விவாதிப்பதற்காக மத்திய அரசு அழைப்புவிடுத்த அனைத்துக் கட்சிக் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது

இடத்தில் உள்ளனர் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடர் கமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்து கட்சிக் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது

மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வும் மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவும் இதுபோன்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது நடப்பு ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் இது என்பதால் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் நாளை உரையாற்றுகிறார் பொருளாதார ஆய்வறிக்கையும் நாளை சமர்ப்பிக்கப்படுகிறது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நாளை மறுநாள் தாக்கல் செய்கிறார் இரண்டு கட்டங்களாக இந்த பட்ஜெட் கூட்டத் தொடர் நடைபெறவுள்ளது

இரண்டாம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கி ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த கூட்டத் தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது குடியரிமை திருத்த சுட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன இது குறித்து விவாதிப்பதற்காக நாளை மற்றாள் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கும் கூட்டமும் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது இதற்கிடையே நாளை மறுநாள் சுமர்ப்பிக்கப்படவுள்ள மத்திய பட்ஜெட் எதிர்பா்ப்புகள் குறித்து பொதுமக்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர்

இந்த அமைப்பினர் மத்திய மற்றும் அஸ்ஸாம் மாநில அரசுடன் மேற்கொண்ட முத்தரப்பு ஒப்பந்தப்படி ஆயுதங்களை கைவிட்டுள்ளன

சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள பகுதிகளிலிருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்காக இரண்டு விமாளங்களை இயக்குவதற்கு அந்நாட்டு அரசிடம் மத்திய அரசு அனுமதி கோரியுள்ளது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகத் தெரிவித்தாா் இதற்கிடையே நாட்டில் கொரோணா வைரஸினால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் கூறியுள்ளார் சீனாவிற்கு பயணம் மேற்கொள்வதை மக்கள் தவிர்க்குமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது கொரோனா வைரஸ் எச்சரிக்கையை அடுத்து நாடு முழுவதும் முக்கிய விமான நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

இந்த பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக உலக ககாதார அமைப்பின் அவசரக் கூட்டம் இன்று ஜெனீவாவில் நடைபெறவுள்ளது தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினம் இன்று அனுரிக்கப்படுகிறது இதனைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் காந்தியின் கொள்கையை பின்பற்றவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார் காந்தியடிகள் பின்பற்றிய அகிம்சை அன்பு மற்றும் அமைதி இன்றளவும் உலக அளவில் ஏற்றுக் கொள்ளத்தக்கதாக உள்ளது என்று குயடிரகத்துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் காந்தியடிகளின் களவை நளவாக்கத்தக்க வகையில் புதிய இந்தியாவை படைப்போம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதிய வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கு காந்தியடிகளின் கொள்கைகள் ஈர்ப்பு சக்தியாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள காந்தியடிகளின் நினைவிடமான ராஜ்காட்டில் சர்வசமய பிரார்த்தனை கூட்டம் இன்று நடைபெற்றது குஜராத்தின் அகமதபாத்தில் உள்ள சுபர்மதி ஆசரமத்தில் சர்வசமய பிரார்த்தனைக் கூட்டங்கள் நடைபெற்றன மகாத்மா காந்தி பிறந்த இடமான போர்பந்தரிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ரத்ததான முகாம்களும் நடைபெற்று வருகின்றன மகாத்மா காந்தியின் நினைவு தினம் தியாகிகள் தினமாகவும் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது இதனையொட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தீண்டாமை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளப்பட்டது முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் உயரதிகாரிகள் மற்றும் தலைமைச் செயலக ஊழியர்கள் இதில் பங்கேற்றனர் முன்னதாக காமராஜர் சாலையில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவச்சிலைக்கு மாநில ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் முதலமைச்சா் மற்றும் அமைச்சா்கள் மவ்தூவி மரியாதை செலுத்தினர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசந்த பஞ்சமி மற்றம் சரஸ்வதி பூஜை இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் மாநிலத்தில் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர் மற்றும் துணை தலைவர் பதவிகளுக்கான மறைமுகத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கு நடைபெற்ற தேர்தலில் அஇஅதிமுக வை சேர்ந்த திலகவதி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தண்டராம்பட்டு

முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் இடஒதுக்கீடு விதிகள் மீறப்பட்டிருப்பதை உறுதி செய்து சென்னை உயா்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புக்கு எதிராக ஆசிரியா் தேர்வு வாரியம் மேல்முறையீடு செய்யக்கூடாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி புதிய ஆசிரியர் தேர்வு பட்டியலை வெளியிட வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஒன்பதாவது சுற்றின் முடிவில் ஏழு புள்ளிகளுடன் ஐந்து பேர் முதலிடத்தில் உள்ளனர் ப்ரக்யானந்தா கார்த்திகேயன் ஆரியன் கோப்ரா அதிபன் ஆகியோர் ஆறு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் நான்காவது இடத்தில் உள்ளனா்

பீரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் மும்பை அணி இன்று வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது இந்தியா நியுசிலாந்து இடையேயாள நான்காவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை வெலிங்டனில் நடைபெறவுள்ளது